நாடாளுமன்றம் காஷ்மீர் பிரச்சினையில் மத்தியஸ்தம் செய்ய பிரதமர் திரு நரேந்திர மோடி தம்மை கேட்டுக்கொண்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியிருப்பது குறித்து காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் இன்று நாடாளுமன்றத்தில் அமளி ஏற்படுத்தின பிரதமரால் அத்தகைய வேண்டுகோள் எதுவும் அமெரிக்கா அதிபரிடம் விடுக்கப்படவில்லை என்று வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் மாநிலங்களவையில் வெளியிட்ட அறிக்கையில் கூறினார் பாகிஸ்தானுடன் நிலுவையில் உள்ள எல்லாப் பிரச்சனைகள் குறித்தும் இருதரப்பு ரீதியில் பேச வேண்டும் என்பதே இந்தியாவின் தொடர்ச்சியான நிலைப்பாடாகும் என்றும் அவர் தெரிவித்தார்

மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன பின்னர் மூத்த காங்கிரஸ் தலைவர் திரு குலாம் நபி ஆசாத் நாடாளுமன்றத்திற்கு வெளியே செய்தியாளர்களிடம் பேசுகையில் காஷ்மீர் பற்றிய இந்தியாவின் நிலைப்பாட்டில் மாற்றம் ஏற்பட்டுள்ளது போல் தோன்றுவதாக குற்றம் சாட்டினார் அரசியலுக்கு அப்பாற்பட்ட தேசிய நலன் தொடர்பான இப்பிரச்சனையை காங்கிரஸ் அரசியல் ஆக்குவதாக மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் பிரகாஷ் ஜவடேகர் குற்றம்சாட்டினார் வனவளம் நாட்டின் வன வளத்தைப் பாதுகாத்து பசுமைப் பரப்பை அதிகரிக்க அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் இத்தகைய சூழலியல் பாதுகாப்பு பணிகளின் வெற்றியை நீடித்த அடிப்படையில் உறுதிப்படுத்த மக்களின் பங்கேற்பு அவசியம் என்று குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் கூறியுள்ளார் இந்திய வனப் பணிக்குத் தேர்ந்தெடுக்கப்பட்டு பயிற்சியில் உள்ள அதிகாரிகளின் குழு ஒன்று இன்று புதுடெல்லி ராஷ்டிரபதி பவனில் குடியரசுத் தலைவரை சந்தித்த போது அவர் இவ்வாறு வலியுறுத்தினார் காடுகளிலும் காடுகளை சுற்றியுள்ள பகுதிகளிலும் பழங்குடியினர் உள்ளிட்ட பல்வேறு பிரிவு மக்கள் வசித்து வருவதால் இவர்களின் வாழ்வாதாரத்தை பாதிக்காத விதத்தில் வனவளப் பாதுகாப்புப் பணிகளை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்றும் அவ்வாறு செய்தால் மட்டுமே இப்பணிகளில் மக்களின் பங்கேற்பை உறுதிப்படுத்த முடியும் என்றும் குடியரசு தலைவர் வலியுறுத்தினார் அஞ்சலி விடுதலைப் போராட்ட வீரர் சந்திரசேகர ஆசாத் பிறந்த நாளான இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடி அன்னாருக்கு புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் நாட்டின் விடுதலைக்காக உயிர் தியாகம் செய்த சந்திரசேகர ஆசாத் தின் வீர வரலாறு நாட்டு மக்கள் அனைவருக்கும் உணர்வூக்கம் அளிக்கக் கூடியது என்று ஆடியோ செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் லோகமான்ய பாலகங்காதர திலகர் பிறந்த நாளும் இன்று கொண்டாடப்படுவதை ஒட்டி அன்னாருக்கும் பிரதமர் திரு நரேந்திர மோடி புகழஞ்சலி செலுத்தியுள்ளார் சுயராஜ்யம் எனது பிறப்புரிமை என்று முழங்கிய பாலகங்காதர திலகரின் அரும்பணிகளை நாடு என்றென்றும் நன்றியுடன் நினைவு கூரும் என்று அவர் தெரிவித்துள்ளார் செகாவத் மத்திய ஜல் சக்தி அமைச்சர் திரு கஜேந்திர சிங் ஷெகாவத் இன்று புதுடெல்லியில் பாரதிய ஜனதா எம்பிக்களுக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி முன்னிலையில் நீர் சேமிப்புத் திட்டங்கள் குறித்து விளக்கம் அளித்தார் இக்கூட்டத்திற்கு பின்னர் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி செய்தியாளர்களிடம் பேசுகையில் நீர் சேமிப்பு குறித்து வட்டார மாவட்ட மற்றும் மாநில நிலையில் போட்டிகள் நடத்தப்படும் என்றும் இப்போட்டிகளில் வெற்றி பெறும் மாநிலங்களுக்கு நீர்வள மேம்பாட்டு திட்டங்களுக்கான மத்திய நிதி கூடுதலாக வழங்கப்படும் என்றும் கூறினார்

பிரகாஷ் ஜவடேகர் தேசிய ஒலிபரப்பு தினமான இன்று மத்திய செய்தி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவடேகர் நாட்டு மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளார் நாடு முழுவதும் செய்திகளுடன் பொழுதுபோக்கு அம்சங்களையும் இணைந்து வழங்கும் ஒரே ஊடகம் வானொலிதான் என்பதன் காரணமாகவே பிரதமர் திரு நரேந்திர மோடி மாதந்தோறும் மக்களுடன் தேர்ந்தெடுத்து இருப்பதாக டுவிட்டர் செய்தி ஒன்றில் அவர் கூறியுள்ளார் அகில இந்திய வானொலியின் சேவைகள் புதிய தொழில்நுட்பங்கள் மூலம் மேலும் அதிக மக்களை சென்றடையும் வகையில் விஸ்தரிக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் கர்நாடகா கர்நாடக சட்டமன்றத்தில் அரசின் நம்பிக்கை தீர்மானம் மீது நேற்றும் இன்றும் நடைபெற்ற விவாதங்களை முடித்து வைத்து முதலமைச்சர் திரு குமாரசாமி பேசுகிறார் இதைத் தொடர்ந்து நம்பிக்கை தீர்மானம் மீது வாக்கெடுப்பு நடத்தப்படலாம் என்றும் கருதப்படுகிறது இதற்கிடையே நம்பிக்கை வாக்கெடுப்பை உடனடியாக நடத்த உத்தரவிடக் கோரி கர்நாடகத்தை சேர்ந்த இரண்டு சுயேட்சை எம்எல்ஏக்கள் தாக்கல் செய்துள்ள வழக்கு இன்று உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தபோது சட்டப்பேரவை தலைவர் சார்பில் மூத்த வழக்கறிஞர் திரு அபிஷேக் சிங்வி ஆஜராகி இன்று மாலை அல்லது நாளைய தினத்திற்குள் நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தி முடிக்கப்படலாம் என தெரிவித்தார் நீதிமன்றம் இதை கவனத்தில் எடுத்துக்கொண்டு வழக்கு விசாரணைகளை நாளை வரை ஒத்தி வைத்தது ஹைட்ரோ கார்பன் புதுச்சேரி யூனியன் பிரதேசம் மற்றும் அண்டை பகுதிகளில் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்தக் கூடாது என மத்திய அரசை வலியுறுத்தும் அரசுத் தீர்மானம் புதுச்சேரி சட்டமன்றத்தில் இன்று நிறைவேற்றப்பட்டது இத்தீர்மானம் மீதான விவாதங்களில் பங்கேற்று பேசிய அனேகமான எல்லா உறுப்பினர்களும் ஹைட்ரோகார்பன் திட்டத்தை கடுமையாக ஆட்சேபித்தனர் விவாதங்களின் போது திமுக தலைவர் திரு மு க ஸ்டாலின் மற்றும் மத்தியில் முன்பிருந்த காங்கிரஸ் அரசு குறித்து அஇஅதிமுக சட்டமன்றக் குழுவின் தலைவர் திரு அன்பழகன் வெளியிட்ட சில கருத்துக்கள் அவை குறிப்பில் இருந்து நீக்கப்பட்டன இதைக் கண்டித்து எதிர்கட்சி உறுப்பினர்கள் அனைவரும் அவையில் இருந்து வெளிநடப்பு செய்தனர் தொடர்ந்து முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி விவாதங்களுக்கு பதில் அளிக்கையில் ஹைட்ரோகார்பன் திட்டத்தினால் சுற்றுச்சூழலும் விவசாயிகள் மற்றும் மீனவர்களின் வாழ்வாதாரமும் பாதிக்கப்படும் என்றார் இத்திட்டத்தினால் நில அதிர்வு ஏற்படவும் வாய்ப்பு இருப்பதாக அவர் தெரிவித்தார் ஹைட்ரோ கார்பன் திட்டத்தை அமல்படுத்த கூடாது என வலியுறுத்தி பிரதமர் திரு நரேந்திர மோடி மத்திய பெட்ரோலியத் துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஆகியோருக்கு தாம் கடிதம் எழுதியிருப்பதாகவும் இந்த வேண்டுகோள் பரிசீலிக்கப்படும் என பெட்ரோலியத்துறை அமைச்சர் பதில் எழுதி இருப்பதாகவும் முதலமைச்சர் தெரிவித்தார் தீர்மானங்கள் நீட் மற்றும் நெஸ்ட் தேர்வில் இருந்து விலக்களிக்க வேண்டி புதுவை சட்டமன்றத்தில் அரசுத் தீர்மானம் இன்று நிறைவேற்றப்பட்டது தேசிய அளவில் மருத்துவ ஆணையம் ஒன்றை அமைப்பதான மத்திய அரசின் முடிவினால் புதுச்சேரி மற்றும் தமிழக மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என்று இத்தீர்மானத்தில் தெரிவிக்கப்பட்டது தமிழ் மொழி உட்பட இருமொழிக் கொள்கையை கடைபிடிக்க மத்திய அரசை கேட்டுக் கொள்ளும் அரசுத் தீர்மானமும் இன்று சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது இந்தியை திணிக்க கூடாது என்றும் இத்தீர்மானத்தில் வலியுறுத்தப்பட்டது

தமிழர் ஒருவரின் தலைமையில் இஸ்ரோ விஞ்ஞானிகள் இந்த மாபெரும் சாதனையை எட்டியிருப்பது மிகவும் பாராட்டத்தக்கது என்று முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி கூறினார்

அதிகாரிகள் புதுவையில் அமைச்சரவையின் முடிவுகளை நிறைவேற்றத் தவறும் அதிகாரிகளுக்கு இன்று சட்டமன்றத்தில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இப்பிரச்சனை குறித்து அவையில் பல்வேறு உறுப்பினர்கள் பேசியதை தொடர்ந்து பேரவைத் தலைவர் திரு சிவக்கொழுந்து விவாதங்களை முடித்து வைக்கும் வகையில் பேசுகையில் புதுவையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கே அதிகாரம் என சென்னை உயர்நீதிமன்றம் கூறியிருப்பதால் அமைச்சரவையின் முடிவுகளை நிறைவேற்றாத அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க அவை தயங்காது என்றார் முன்னதாக அஇஅதிமுக சட்டமன்ற குழுவின் தலைவர் திரு அன்பழகன் பேசுகையில் ஆதி திராவிடர் நலத்துறையை பெயர் மாற்றம் செய்ய மாநில அமைச்சரவையின் கூட்டத்தில் எடுக்கப்பட்ட முடிவு என்ன ஆயிற்று என வினவினார் தலைமைச் செயலர் இதுபற்றிய கோப்புகளை துணைநிலை ஆளுநருக்கு அனுப்பி இருப்பதுபோல் தோன்றுவதாக சமூகநலத்துறை அமைச்சர் திரு கந்தசாமி பதிலளித்தார் அதிகாரிகளின் இத்தகைய செயல்பாடுகள் நீதிமன்ற அவமதிப்பு என்று அரசுக் கொறடா திரு அனந்தராமன் கூறினார்

முதலமைச்சர் திரு வி நாராயணசாமி இன்று சட்டமன்றத்தில் இதை அறிவித்தார்